சிதம்பரம் டெல்லி நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர் படுத்தப்பட்டுள்ளார் பிரதமர் திரு

தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருத்துவப் பிரிவு தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யஸ்ஸோ நாயக் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவனுக்கு அப்துல்கலாம் விருதை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கியுள்ளார்

சிதம்பரம் டெல்லி நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர் படுத்தப்பட்டார் இந்த வழக்கில் விசாரணை செய்வதற்காக திரு

சிதம்பரம் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் பாஜக தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டது என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளார் திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை முதல் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து வரை பிஜேபி அரசு மீது தனது தந்தை விமர்சித்து வந்த காரணத்தால் அவரை அடக்கி ஒடுக்கவே இந்த கைது நடவடிக்கை என்று திரு

சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தொண்டர்கள் இன்று காலை சத்தியமூர்த்தி பவனில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடையாறு பகுதியில் கராத்தே தியாகராஜன் தலைமையில் காங்கிரஸார் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

சிதம்பரத்தால் தமிழகம் தலைகுனிந்துள்ளது என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் தி

சண்முகம் விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார்

சிதம்பரம் கைது செய்யப்பட்டதில் அரசியல் பழிவாங்கும் செயல் எதுவும் இல்லை என தமிழக பிஜேபி தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரபேல் போர் விமானக் கொள்முதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாததால்தான் சிதம்பரம் கைது விவகாரத்தில் பிஜேபி யைக் குற்றம் சாட்டுவதாக கூறினார்

பிரதமர் திரு

முதல்கட்டமாக அவர் இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார் பிரான்சுக்கு புறப்பட்டுச் செல்லு முன் டெல்லியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டில் தாம் அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மக்ரோன் பிரதமர் திரு பிலிப் ஆகியோருடன் பேச்சுவார்தை நடத்த உள்ளதாகவும் அந்நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே பேச உள்ளதாகவும் கூறினார்

அதன் பின்னர் பக்ரைனுக்கு செல்லும் திரு நரேந்திரமோடி அங்கு அந்நாட்டு மன்னர் மற்றும் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறினார்

ஆர்ப்பாட்டத்திற்கு திரு டிஆர் பாலு தலைமை தாங்கினார் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்தியதன் மூலம் திழுக பெரியதொரு தவறை செய்து விட்டது என தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களில் அச்சிடப்பட வேண்டிய எச்சரிக்கை வாசகங்களில் திருத்தம் செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது

சித்தா உட்பட அனைத்து இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் ஊக்குவிக்க மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபாத் யெஸ்ஸோநாயக் தெரிவித்துள்ளார் சித்த மருத்துவத்தின் உட்பிரிவான வர்மக்கலையின் வரலாறு பற்றிய இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை அவர் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

நிலையான வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கு மருத்துவத்துறையில் சித்தா போன்ற பாரம்பரிய முறைகளையும் கைக் கொள்வது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கிய இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ரயில்வே பாதுகாப்புத்துறை தொழிலாளர் நலத்துறை ஆகியவை நடத்தும் மருத்துவ நிறுவனங்களிலும் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொடர்பான பிரிவுகளை தொடங்குமாறு வலியுறுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

இந்த இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை சென்னை தாம்பரத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவ கல்வி நிலையம் நடத்துகிறது இந்திய விண்வெளி ஆய்வு மையத் தலைவர் திரு சிவனுக்கு இன்று அப்துல்கலாம் விருது வழங்கப்பட்டது சென்னையில் தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருதை மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு திரு சிவனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது

சிவன் தலைமையிலான இஸ்ரோ அமைப்பு தற்போது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு

விண்கலம் தரையிறங்கும் முன் அதன் வேகத்தைக் குறைத்து பூஜ்யமாக மாற்ற வேண்டும் இது சவாலான பணியாக இருக்கும் என்றும் கூறினார்

திருமண முன்னேற்பாடுகளைச் செய்ய மேலும் அவகாசம் தேவைப்படுவதால் ஜாமீனை நீடிக்கக் கோரி அவர் மனு செய்திருந்தார் தமிழகத்தில் ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டதை மக்கள் ஒரு பிரச்சனையாகவே கருதவில்லை என அம்மாநில பால்வளத் துறை அமைச்சர் திரு ராஜேந்திரபாலாஜி கூறியுள்ளார்

பால் விலை உயர்வில் திமுக மக்களைத் தூண்டிவிடப் பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்

பிராந்திய நிர்வாகி திரு சிவாராஜ் மீனா இப்பணியைத் துவக்கி வைத்தார் புள்ளியியல் அலுவலர் மாதவி மற்றும் பல்வேறு அதிகாரிகளும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

வளி மண்டல மேலடுக்குச் சுழற்சி மற்றும் வெப்ப சலனம் காரணமாக மழை பொழிவு இருக்கும் என அது தெரிவித்துள்ளது

சிதம்பரம் டெல்லி நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர் படுத்தப்பட்டார் பிரதமர் திரு

தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருத்துவப் பிரிவு தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு

இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவனுக்கு அப்துல்கலாம் விருதை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கியுள்ளார்